ஆவின் பால் விலை உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது

உலக பேட்மிண்டன் சேம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பாலியல் வழக்குகளை விசாரிப்பதற்கென தளி நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நேற்று எடப்பாடியில் நடைபெற்ற மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற திறப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார்

அதன் அடிப்படையிலே விரைவில் தமிழகத்தில் பாலியல் வழக்குகளை விசாரிகக்க தனிசிறப்பு நீதிமன்றம் அமைக்க அரசு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்து விரைவாக நீதி கிடைக்கச்செய்வதை கருத்தில் கொண்டு உள் கட்டமைப்புவசதிகள் மற்றும் பனியாளர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் நீதிமன்றங்களின் தேவைக்கு ஏற்ப உடலுக்குடள் அரசாக என்னுடைய அரசு திகழும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதுமட்டுமல்ல உயர்நீதிமன்றத்தின் தமிழ்மொழியை வழக்காடு மொழியாக கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசிடம் அரசு தொடர்ந்து வலியுறத்தி வருகிறது நீதித்துறையில் மினனனு ஆளுமை முறைகளை புகுத்துவதன் அவசியத்தையும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகளை கருத்தில் கொண்டும் இத்துறையில் முழுமையான மின்னு ஆளுமை முறைகளைக் கொண்டுவர ஏதுவாக நீதிமன்றங்களில் நீதிசார்ந்த மின்னு முத்திரைத்தாள் முறையினை புகுத்திட வேண்டுமென்று மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் கோரிக்கையை ஏற்று இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டள்ளது

சேலம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்தத் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் நோக்கில் தீர்க்கும் இந்தத் திட்டம் தொடங்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆவின் பால் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதன்படி ஒரு லிட்டர் பால் விலை ஆறு ரூபாய் உயர்ந்துள்ளது பால் கொள்முதல் விலை உயர்வும் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது

பால் விலையேற்றத்தை தவிர்க்க இயலவில்லை என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைய ஏற்றுத்தான் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களிடையே அஇஅதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கூறும் முதலமைச்சர் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்

திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மினி வேன் நிலை தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்து விபத்துக்கு உள்ளானதில் அதில் பயணம் செய்த எட்டு பேர் உயிரிழந்தனர்

தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டி அருகே வேன் ஒன்று கவிழ்ந்ததில் ஏற்பட்ட மற்றொரு விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டுதான் தலாக் முறை விவாகரத்து தொடர்ந்து நடைபெற்று வந்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த நடைமுறைக்கு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக அவர் கூறினார் இதனை இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையாக சிலர் குறை கூறுவது தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்லாமிய மகளிரின் நலனை கருத்தில் கொண்டுதான் தவாக் விவாகரத்து முறை ரத்து செய்யப்பட்டதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக ஆதார் எண்ணை பயன்படுத்துவதற்கு சுட்ட ரீதியிலான அனுமதி வழங்குமாறு தேர்தல் ஆணையம் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது இதுதொடர்பாக சட்ட அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கு ஆதார் எண்ணை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மக்கள் பிரதிநிதித்துவ சுட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது முதுமலை புலிகள் காப்பக முகாமில் பராமரிக்கப்படும் யானைகளுக்கான முழுமையான உடல் பரிசோதனை நேற்று நடைபெற்றது

ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் பிரதமர் திரு

தேனி மாவட்டத்தில் குடிமராமத்து பணிகளை துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் நேற்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் கூட்டம்பள்ளியில் அம்மா கூட்டுறவு சிறப்பு அங்காடியை மாநில அமைச்சர் திரு தங்கமணி நேற்று திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து புதிதாக செங்கல்பட்டு மாவட்டத்தை உருவாக்குவது தொடர்பாக கருத்துக் கேட்பு கூட்டம் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நாளை நடைபெறவுள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஒற்றையர் ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சுமீர் வர்மா சாய் பிரணீத் பிரணாய் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் பூர்விஷா மேகனா இணையும் இன்று பங்கேற்கிறது

புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று சென்னையில் தமிழகம் புனே அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது